ாடுபட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இன்றும் பாதிக்கப்பட்டன

பவன்குப்தாவின் கருணை மனுவை நிராகரிக்க வேண்டுமென்று தில்லி அரசு பரிநதுரை செய்துள்ளது

கொரோனா வைரஸ் தொடர்பான எந்த ஒரு நிலைமையையும் சமாளிப்பதற்கு அரசு தயாராக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சன் திரு ஹா்ஷவா்தன் கூறியுள்ளாா்

தமிழ்நாடு சுகாதார சீரமைப்புத் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார்

அம்மானில் இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் தில்லி வன்முறை சும்பவங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இரண்டாவது நாளாக அமளியில் ஈடுபட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இன்றும் பாதிக்கப்பட்டன இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன முன்னதாக இன்று காலை மக்களவை கடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தில்லி வன்முறை தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டுமென்று அவைத்தலைவரிடம் வலியுறுத்தினர்

மீண்டும் அவை கூடியதும் இதே நிலைமை நீடித்ததால் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நிதி அமைச்சகம் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்தார் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தில்லி சட்டப்பேரவை தேர்தலின்போது திரு அனுராக் தாக்கூர் கூறிய சா்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டுமென்று வலியுறத்தி கோஷம் எழுப்பினா் இருதரப்பினரும் விவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு சில நிமிடங்கள் அவையை ஒத்தி வைத்தாா் இதனால் அவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய பிற ஆவணங்களை தாக்கல் செய்ய முடியவில்லை தில்லி வன்முறை தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் ஏற்பட்ட அமளியை அடுத்து மாநிலங்களவையும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது நிர்பயா பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் துக்குத் தண்டனை விதிக்கப்பட்ட பவன்குப்தாவின் கருணை மனுவை நிராகரிக்க வேண்டுமென்று தில்லி அரக பரிநதுரை செய்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் கருணை மனுவை தில்வி அரசுக்கு நேற்று அனுப்பியதை அடுத்து அதனை நிராகரிக்குமாறு தில்வி அரசு துணைநிலை ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளது இந்நிலையில் நிர்பயா வழக்கில் துக்குத் தண்டனை விதிக்கப்பட்ட நான்கு பேரின் தண்டனையும் இன்று நிறைவேற்றப்படவிருந்த நிலையில் அடுத்த உத்தரவு வரும் வரை தண்டளை நிறத்தி வைக்கப்படுவதாக தில்லி நீதிமன்றம் நேற்று அறிவித்தது குறிப்பிடத்தக்கது

நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ள அமைதி ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினா்கள் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இதனைத் தெரிவித்தார் கட்சி நலனைவிட தேசிய நலனுக்கு முதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று பிரதம் உறுப்பினர்களிடம் கூறியதாக திரு ஜோஷி கூறினார் சமூக வலைதளங்களான டுவிட்டர் ஃபேஸ்புக் யூ டியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றிலிருந்து வெளியேறுவது குறித்து தாம் திட்டமிட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

உலக தலைவர்களில் சமூக ஊடகங்களில் அதிக அளவில் பின்தொடரும் ரசிகர்களை பெற்றுள்ளவர் பிரதமர் திரு மோடி என்பது குறிப்பிடத்தக்கது

இன்ஸ்டாகிராமில் மூன்று கோடி பேர் பின் தொடர்வதாக பதிவாகியுள்ளது

டுவிட்டரில் மிக அதிக அளவில் பின்தொடரப்படும் இந்தியராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார்

அப்போது வெகு சில தலைவர்களே டுவிட்டரில் இணைந்திருந்தனர் உலக தலைவர்களில் ஐந்து கோடி பேர் பின் தொடரும் மூன்றாவது பெரிய தலைவராக திரு மோடி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திரு பராக் ஒபாமா மற்றும் திரு டொனால்டு டிரம்ப் ஆகியோர் டுவிட்டரில் முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளனர்

ஹவாலா பண பரிவர்த்தனையில் ஈடுபடுபவர்கள் தனிநபர் மற்றும் தொழிலதிபர்கள் குறித்த நம்பகத்தகுந்த தகவல்கள் கிடைத்ததை அடுத்து அதிரடி சோதனைகளை வருமான வரித்துறை மேற்கொண்டதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது தமிழ்நாடு சீரமைப்புத் திட்டத்தை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார்

இந்த நிதியின் மூலம் சுகாதாரம் தொடர்பான வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் அரசு மருத்துவமனைகளில் உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்க இத்திட்டம் உதவிடும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களாக வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது

சீனாவில் நிலைமை சற்று சீரடைந்துள்ளது என்றாலும் பிற நாடுகளில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பது கவலை அளிப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது நோயை கட்டுப்படுத்துவதற்கு அதளை முழுமையாக அறிந்து கொள்ள அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்போதுதான் அதனை கட்டுப்படுத்த இயலும் என்றும் அதன் தலைமை இயக்குநர் டெரோஸ் அதானம் கெப்ரியோசஸ் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொடர்பான எந்த ஒரு நிலைமையையும் சமாளிப்பதற்கு அரசு தயாராக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சள் திரு ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய்த்தொற்று தொடர்பான நிலைமையை அமைச்சர்கள் அளவிலான குழு உன்னிப்பாக கவனித்து வருவதாகத் தெரிவித்தார் தேவையற்ற பரபரப்பை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் காய்ச்சல் தொண்டைப் புண் சுவாசக்கோளாறுகள் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அச்சம் கொள்ளத்தேவையில்லை எனவும் அருகில் உள்ள மருத்துவமனையை உடனடியாக அனுகுமாறும் அவர் அறிவுத்தினார்

நேபாள் எல்லைப்பகுதியில் பத்து வட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

ஈரான் ஜப்பான் தென்கொரியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் திரு ஹர்ஷ்வர்த்தன் கேட்டுக்கொண்டாா்

சென்ற மாதம் சீனாவின் உஹான் நகரில் நடைபெறுவதாக இருந்த இந்த போட்டிகள் கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக இடமாற்றம் செய்யப்பட்டது மூன்று பிரிவுகளில் இப்போட்டிகள் நடைபெறும் இதில் தோல்வியடைபவர்கள் மே மாதம் பாரீஸில் நடைபெறும் மற்றொரு தகுதிக்கற்றுப் போட்டியில் பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நாடுகளில் கொரோனா வவரஸ் பரவி வருவதையடுத்து மலேசியாவில் அடுத்த மாதம் நடைபெறவிருந்த அஸ்லன்ஷா கோப்பை ஹாக்கி போட்டிகள் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மலேசியா மற்றும் சீனாவில் நடைபெறவிருந்த ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டிகளும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன தென்கொரியாவில் நடைபெறவிருந்த உலக டேபிள் டென்னிஸ் போட்டிகளும் ஆசிய குத்துச்சண்டை தகுதிச் சுற்று போட்டிகளும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன